் திரிபுராவில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு பிப்லப் குமார் தேப் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ளார்

மக்களவையில் வங்கி மோசடி யைக் கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கோரி தெலுங்கு தேசம் மற்றும் ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி அஇஅதிமுக உறுப்பினர்களும் அவையின் மைய பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தியதால் அலுவல்கள் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நான் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவையில் இதே பிரச்னைகள் தொடர்பாக இதேபோன்ற தழ்நிலை ஏற்பட்டதால் அலுவல்கள் முதலில் ஒரு முறையும் பின்னர் நான் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன வங்கி மோசடி உள்ளிட்ட பிரச்னைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் முழுவதும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது திரிபுரா வில் மாநில பிஜேபி தலைவர் திரு பிப்லப் குமார் தேப் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ளார் அகர்த்தலாவில் நடைபெற்ற விழாவில் திரிபுரா ஆளுநர் திரு ததாகதா ராய் புதிய முதலமைச்சருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் தொடர்ந்து துணை முதலமைச்சராக திரு

திரிபுராவில் பாரதிய ஜனதா ஐபிஎப்டி கூட்டணி ஆட்சியமைப்பது இதுவே முதல் முறையாகும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு

அமித்ஷா மூத்த தலைவர்கள் திரு

அத்வானி டாக்டர் முரளிமனோகர் தோஷி மத்திய அமைச்சர்கள் திரு ராத்நாத் சிங் டாக்டர் திதேந்திர சிங் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துரை வழங்கி பேசுகையில் திரிபுரா மக்களின் எண்ணங்கள் மற்றும் கனவுகளை பிஜேபி நிச்சயமாக நிறைவேற்றும் என உறுதி அளித்தார் எதிர்க்கட்சிகள் தங்களின் அனுபவங்களை புதிய அரகடன் பகிர்ந்து கொண்டு மாநிலத்தின் முழுமையான வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பாரதிய ஜனதாவிற்கு கிடைக்கும் போதெல்லாம் மக்களுக்கு நல்லாட்சி வழங்கவும் அனைத்து தரப்பினரின் பங்கேற்புடன் கூடிய ஜனநாயகத்தை மேம்படுத்தவும் கட்சி முக்கியத்துவம் அளித்து வந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் வரலாற்றில் எப்போதுமே பேசப்படக் கூடிய தேர்தலில்களில் ஒன்றாக திரிபுரா சட்டமன்ற தேர்தல் திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு அசோக் கஜபதி ராஜு திரு ஒய் எஸ் சவுத்ரி ஆகியோரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டுள்ளார் பிரதமரின் ஆலோசனைப்படி ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக புதுடெல்லிய குடியரசுத் தலைவர் மாளிகை இன்று வெளியிட்ட அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது இதுவரை திரு அசோக் கஜபதி ராஜு வின் பொறுப்பில் இருந்த சிவில் விமான போக்குவரத்துத் துறையை இனி பிரதமர் கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள து பிழைக்க முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் நன்றாக இருக்கும்போதே எழுதிக் கொடுத்த உயிலின் அடிப்படையில் உயிர்காக்கும் கருவிகளை அகற்றுவதன் மூலம் கருணைக் கொலை செய்ய தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உயிலை எந்த விதத்தில் எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்து மருத்துவக் குழுவினர் முடிவு செய்ய விரிவான வழிமுறைகளையும் இதுதொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் வரை இந்த விதிமுறைகள் அமவில் இருக்கும் என்று நீதிபதிகள் திருஏ கே சிக்ரி திரு

எம் கன்வில்கர் திரு

சந்திரச்தட் திரு அசோக் பூஷன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று உத்தரவிட்டது காவிரி பிரச்னை தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை செயலர் திரு

இக்கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் வாரியம் அமைப்பது பற்றி முடிவெடுக்க கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக கர்நாடகா அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் கேரள மம்றும் புதுச்சேரி அரக சார்பிலும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் நீர்வளத்துறை செயலர் திரு

செய்தியாளர்களிடம் பேசுகையில் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளை தாங்கள் துவக்கி இருப்பதாகவும் காவிரி விவகாரத்தில் சுமுக திர்வு காணப்படும் என்றும் கூறினார் பிரச்னை பற்றிய உச்சநீதிமன்ற திர்ப்பில் திர்ப்பை செயல்படுத்த திட்டம் உருவாக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கூறப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் உச்சநீதமன்றம் நிரணயித்த காலத்திற்குள் காவிரி நதிநீர் தொடர்பான செயல் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அது காவிரி மேலாண்மை வாரியமாகவும் இருக்கலாம் என்றும் திரு

சிங் கூறினார் இதைத் தொடர்ந்து அடுத்தக் கட்ட நடவடிக்கை குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி நானை சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இன்றைய டெல்லி கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து நானைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது

மாணவர்களுக்கு அதிக கடன் வழங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு

இராதாகிருஷ்ணன் புதுச்சேரி வங்கியாளர் குழுமத்தின் தலைவரும் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநருமான திரு கிஷோர் கராத் சென்னை பாரத ரிசர்வ் வங்கியின் முதன்மை பொது மேலாளர் திரு

புதுவை அரசின் நிதித்துறை செயலர் டாக்டர் கந்தவேல் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுவையில் உள்ள வங்கிகள் ஆண்டுதோறும் வருடாந்திர கடன் திட்ட இலக்கை மிஞ்சி வருவதாக திரு கிஷோர் கராத் கூறினார் புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி முந்தைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி போலவே முழு பட்ஜெட்டிற்கு பதிலாக சட்டமன்றத்தில் அக்கவுண்ட் ஓட்டு தாக்கல் செய்து மக்களை ஏமாற்ற முயலுவதாக அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார்

காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது பற்றிய பிரச்னையில் கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரகக்கு ஆதரவாகவே புதுவை முதலமைச்சர் செயல்படுவதாக திரு அன்பழகன் மேலும் குற்றம் சாட்டினார்

வின்சென்ட் ராயர் செய்திகுறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளாா்

அப்பகுதி மீனவர்கள் மற்றும் தியணைப்புத் துறையினர் நேற்று பின்னிரவு வரை மேற்கொண்ட தேடுதல் பணிகள் பலன் அளிக்காத நிலையில் இன்று காலை இவர்களின் உடல்கள் சின்னவீராம்பட்டினம் பகுதியில் கரை ஒதுங்கின அரியாங்குப்பம் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்

ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் உரிய சான்றிதழ்கள் மற்றும் சுயவிவரப் பட்டியலுடன் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம்

அஇஅதிமுக வின் அதிகாரப்பூர்வ சின்னம் ஒபிஎஸ் இபிஎஸ் அணியினருக்கு ஒதுக்கப்பட்டதை ஆட்சேபித்து செய்திருந்த இடைக்கால மனு மீது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வெளியாகி உள்ளது ஆயினும் அஇஅதிமுக அல்லது அம்மா என்ற பெயரை தினகரன் அணியினர் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று மூத்த அஇஅதிமுக தலைவரும் தமிழக அமைச்சருமான திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

காவலை நீட்டிக்குமாறு இன்று சிபிஐ விடுத்த கோரிக்கையை ஏற்று டெல்லி பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது முன்னதாக அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதில் இருந்து கார்த்தி சிதம்பரத்திற்கு இடைக்கால பாதுகாப்பு அளித்து டெல்லி உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வளர்ச்சிக்காகவே நாம் என்ற தலைப்பில் புதுடெல்லியில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தேசிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தொடக்கி வைக்கிறார் மக்களவைத் தலைவர் திருமதி

எம்பி க்கள் மற்றும் எம்எல்ஏ க்களை ஒரே மேடையில் கொண்டு வந்து வளர்ச்சி பற்றிய யோசனைகள் மற்றும் தட்டங்களை பரிமாறிக் கொள்ளவும் இயற்கை ஆதாரங்களை சரியான முறையில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்வதில் மக்கள் பிரதிநிதிகளின் பங்கை மேம்படுத்தவும் இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்று அரசு வட்டாரங்கன் தெரிவித்துள்ளன மாநாடு குறித்து திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வளர்ச்சி பணிகளில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவது குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்றார்

திரிபுராவில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு பிப்லப் குமார் தேப் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ளார்